திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து பிசான பருவ சாகுபடிக்காக வரும் ஒன்றாம் தேதிமுதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தமிழகத்தில் கோவிட் தொற்று தடை காலம் அதிகரிக்கும் பட்சத்தில் பள்ளி பாட திட்டத்தை குறைப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் குறிப்பட்ட கால கட்டத்திற்குள் பொருளாதார ஸ்கிர தன்மையை நிலைநாட்ட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் படிப்படியாக அரசு மேற்கொள்ளும் என்று உறுதியளித்தார் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை எட்டும் சாதனைகளை தேசிய ஐனநாயக கூட்டணி அரசு படைத்து வருவதாக கூறிய பிரதமர் ஊரக சுகாதாரம் கிராமப்புற மின்மயமாக்கல் இலக்குகளை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளேயே அரசு எட்டிவிடும் என நம்பிக்கை தெரிவித்தார்

நோய் தொற்றால் ஏற்பட்ட இழப்புகளை இனிவரும் காலங்களில் சரிசெய்வதற்கான முயற்சிகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்றார் அறிவியல் ரீதியாக நோய் தொற்று சவால்களை சந்தித்து வருவதாக தெரிவித்த பிரதமர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாகவே இந்தியாவில் இறப்பு விகிதம் மிகவும் குறைந்தது என்றார்

நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது காணொலி மூலம் நடைபெறும் இக்கூட்டத்தில் பண்டிகைக் காலத்தை ஒட்டி நடைமுறைப் படுத்தவுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது பிரதமர் கெவாடியா சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினம் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெறும் கொண்டாட்ட விழாவில் பிரதமர் பங்கேற்கிறார் நாளையும் நாளை மறுநாளும் பல்வேறு ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டங்களை அப்பகுதியில் அவர் தொடங்கிவைக்கிறார் கெவாடியாவில் உள்ள ஒற்றுமை சிலை மற்றும் சபர்மதி ஆற்றங்கரை இடையே நீர்வழி விமான போக்குவரத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இதனை தொடர்ந்து இந்திய குடிமைப்பணி பயிற்சி அதிகாரிகளுடன் கெவாடியாவிலிருந்து பிரதமர் காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார் முதலமைச்சர் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவின்படி புதிய தொழிற்சாலைகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான அறிக்கை தயார் செய்ய இந்நிலையங்களிலிருந்து பெறப்படும் புள்ளி விவரங்கள் பயன்படுத்தப்படும்

இந்நிகழ்ச்சியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

கருப்பணன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

எடப்பாடி கே

எடப்பாடி கே பழனிச்சாமி தமிழக மக்கள் அரசை எளிதில் தொடர்புகொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்துகொள்ள உதவும் வகையில் நமது அரசு என்ற வலைதளத்தை சென்னையில் இன்று துவக்கிவைத்தாா் இந்த வலைதளம் மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு புதிய நல்லுறவை ஏற்படுத்த வழிவகுக்கும்

தண்ணீர் திறப்பு திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு நீர்தேக்கத்திலிருந்து பிசான பருவ சாகுபடிக்காக வரும் ஒன்றாம் தேதிமுதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் மேலாண்மை மூலம் உயர் மகசூல் பெற முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்

எடப்பாடி கே பழனிச்சாமி இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்

நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் நபிகள் நாயகம் அவதரித்த இந்நன்னாளில் எதிரிகளை மன்னிக்கும் பெருந்தன்மை வளரவும் அனைத்து நலமும் வளமும் பெருக உழைக்க வேண்டும் என அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார்

இந்நாளை அனைவரும் தங்கள் வாழ்வு வளம்பெற அஞ்சலகங்களில் சிறு சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்

செங்கோட்டையன் திரு

இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு செங்கோட்டையன் கல்வித்துறையில் மத்திய அரசு எந்த மாற்றம் கொண்டுவந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் வகையில் தமிழக அரசு கல்வி பாடதிட்டத்தினை வடிவமைத்துள்ளது என்றார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு

தங்கமணி தனியார் பள்ளிகளுக்கு தேவையானதை மாநில அரசு செய்து வருவதாக குறிப்பிட்டார்

சத்யபிரத சாகு சென்னை தலைமை செயலகத்தில் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் காணொலி மூலம் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார்

சேலம் மாவட்டத்தில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களுக்கென ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருராமன் இன்று துவக்கிவைத்தார்

வானிலை வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிக கன மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையத்தின் தென்மண்டல டாக்டர்

திருவள்ளுர் மழை திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்துவரும் மழையால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரி குளங்களும் நிரம்பி வழிவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஸ்டாலின் இதனிடையே வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு முறையாக மேற்கொள்ளவில்லை என திமுக தலைவர் திரு

க

பி எல்

இந்நிலையில் துபாயில் இன்றிரவு ஏழரை மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட்ரைடர்ஸை எதிர்கொள்கிறது